நாட்டின் வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்வதே தமது அரசின் தலையாய நோக்கம் என பிரதமர் திரு

நாகர்கோவிலில் டாக்டர் ஆ

எடப்பாடி கே

புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி பெருமாள் திருக்கோவில்களில் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் தால்ச்சரில் நாட்டிலேயே நிலக்கரி ளிவாயு மூலம் செயல்படும் முதல் உரத் தொழிற்சாலை புனரமைப்பு பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் நவீன தொழில்நுட்பத்தில் செயல்படும் இந்த தொழிற்சாலை வளர்ச்சிப் பாதையின் முக்கிய அங்கமாக திகழும் என்றார் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் நடவடிக்கையாக நாட்டை மூடப்பட்டிருக்கும் தொழிற்சாலைகளுக்கு புத்துயிருட்டும் முயற்சிகளை தேசிய ஜனநாயக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் அதே வேளையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இம்முயற்சியில் தோல்வியடைந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார்

ஜெர்சுகுடாவில் விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்தார்

சட்டீஸ்கட் மாநிலம் சம்பாவில் கைத்தறி மற்றும் வேளாண் கண்காட்சியை பார்வையிடும் திரு நரேந்திரமோடி தேசிய நெடுஞ்சாலைத் திட்டங்களையும் பாந்த்ரா அனுப்பூர் இடையே மூன்றாவது ரயில் தடத்தையும் திறந்து வைக்கிறார்

நரேந்திரமோடி உயர் முன்னுரிமை அளிப்பதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு

அருணாச்சலப் பிரதேசம் நகர்லஹன் ரயில் நிலையத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இந்த இயக்கம் முழு வெற்றி பெற சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டார் மக்கள் பெருமளவு வந்து செல்லும் ரயில் நிலையங்கள் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் பிரதமர் தொடங்கி வைத்த தூய்மை இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியது மக்களின் கடமை என்று சுட்டிக்காட்டினார்

பீகார் துணை முதலமைச்சர் திரு

வரும் ஆண்டு அமல்படுத்தப்பட உள்ள வரி தொடர்பான புதிய நடைமுறைகள் மற்றும் மென்பொருள் தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் ஆய்வு செய்யப்படுகிறது

குறு நடுத்தர நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சரக்கு சேவை வரி சிறு தொடர்பான சவால்களுக்கு தீர்வுகாண மத்திய அமைச்சர்கள் கழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு

பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு இந்திய தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் ஈடுபட முழு உரிமை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பதில் பிரான்ஸ் நாட்டு நிறுவனங்களே நேரடியாக ஈடுபடும் என்றும் அரசு இவ்விசயத்தில் தலையிடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் இந்த கட்டுப்பாட்டு அறை செயல்பாட்டிற்கு வரும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோரை சந்திக்கும் அவர் புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சூரியசக்தி கூட்டமைப்பின் இரண்டாவது மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார்

நூற்றாண்டு விழா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் இன்று நடைபெற உள்ள முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஆ

சு நூற்றாண்டு சிறப்பு விழாவில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று பிற்பகல் பங்கேற்கிறார்

இதற்காக இங்கு அலங்கார வேலைப்பாடுகளுடன் சிறப்பு மேடைகள் அமைக்கப்பட்டிருப்பதை ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் மு

மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தமிழக வருவாய் துறையினரும் இப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் தெரிவித்தார்

இதனிடையே ஐ

பொறியியல் படிப்பிற்கான துநுநு நுழைவுத்தேர்வு எழுதும் மாணாக்கருக்கான வீடியோ வகுப்புகள் வெய

யெ என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

தூய்மையின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பெரிய கோவிலிலிருந்து புறப்பட்ட இப்பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று அரண்மனை வளாகத்தில் நிறைவடைந்தது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட முதன்மை நீதிபதி முரளிசங்கர் இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டார்

நாளை துபாயில் நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது